நாட்டுக்கு அர்ப்பணித்தார் இம்பாலில் ஹப்தா கன்ஜ்பங்கில் எட்டு வளர்ச்சி திட்டங்களையும் பிரதமர் இன்று தொடங்கிவைத்தார்

ரபேல் விவகாரத்தில் காங்கிரஸ் உண்மைக்கு புறம்பான கருத்துகளை கூறிவருவதாக பாதுகாப்பு அமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் குற்றம் சாட்டியுள்ளார்

காவலில் எடுத்து விசாரிக்க தேசிய புலனாய்வு முகமைக்கு தில்லி நீதிமன்றம் அனுமதி வழங்கியுள்ளது

அப்போது பேசிய பிரதமர் மணிப்பூருக்கு ரயில்வே சாலை வசதி மற்றும் வன்வழி போக்குவரத்து ஆகியவற்றையும் தகவல் தொடர்பு வசதியையும் அளிப்பதற்கு மத்திய அரசு முன்னுரிஸ் அளித்துவருவதாக கூறினார் இம்பால் தூபுல் ரயில்வே கட்டுமான பணிகள் ஹெலிகாப்டர்கள் சேவை தேசிய நெடுஞ்சாலைகள் மேம்பாடு பஞ்சாயத்துகளுக்கு அதிநவீன தகவல் தொடர்பு வசதி உள்ளிட்ட பல்வேறு திட்டங்கள் ் நடைமுறைப்படுத்தப்பட்டு வருவதாகவும் அவர் கூறினார் முன்னதாக மணிப்பூரில் எட்டு வளர்ச்சித் திட்டங்களுக்கு அடிக்கல் நாட்டி பேசிய பிரதமர் வடகிழக்கு மாநிலங்களின் வளர்ச்சிக்கு மத்திய அரசு பல்வேறு திட்டங்களையும் செயல்படுத்தியுள்ளதாக தெரிவித்தார் நாட்டின் இதர பகுதிகளுடன் மணிப்பூரை இணைப்பதற்கான ரயில்பாதை திட்டத்திற்கு அரசு நடவடிக்கை எடுத்து வருவதாகவும் சாலை விமானம் மற்றும் தகவல் தொழில்நட்ப கட்டமைப்புகளை மேற்கொள்வதற்கு அரசு ஊக்கம் அளிப்பதாகவும் அவர் கூறினார்

காங்கிரஸ் தலைமயிலான ஐக்கிய முற்போக்கு கூட்டனி அரசு பதவியில் இருந்த காலத்தில் ரஃபேல் போர் விமான கொள்முதல் விவகாரத்தில் எவ்வித முடிவையும் மேற்கொள்ளாமல் வேண்டுமென்றே காலம் தாழ்த்தியதாக பாதுகாப்பு அமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் குற்றம் சாட்டியுள்ளார் மக்களவையில் ரஃபேல் போர் விமான கொள்முதல் குறித்த விவாதத்தில் பங்கேற்று பேசிய அவர் ஆட்சியில் இருந்தபோது இந்துஸ்தான் ஏரோநாட்டிக் நிறுவனத்தின் வளர்ச்சிக்கு எதுவும் செய்யாமல் போர் விமான கொள்முதல் நடவடிக்கைகளுக்கு காங்கிரஸ் முட்டுக்கட்டை போட்டதாக குற்றம் சாட்டினார்

தேவையின்றி பிஜேபி யை குற்றம் சாட்டுவதே காங்கிரஸின் நோக்கமாக உள்ளதாகவும் தேசிய பாதுகாப்பு ஒன்றையே நோக்கமாக கொண்டும் விமானப்படையின் தேவையை கருத்தில்கொண்டும் பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையிலாள அரசு செயல்பட்டு வருவதாக திருமதி நிர்மலா சீதாராமன் உறுதிபட தெரிவித்தார் ர்ஃபேல் போர் விமான கொள்முதல் விவகாரத்தில் பிரதமர் திரு நரேந்திர மோடி விளக்கம் அளிக்க வேண்டும் என்று காங்கிரஸ் தலைவர் திரு ராகுல்காந்தி வலியுறுத்தியுள்ளார் நாடாளுமன்ற வளாகத்தில் செய்தியாளர்களை சந்தித்த அவர் பாதுகாப்புத்துறை அமைச்சர் தமது கேள்விகளுக்கு விளக்கம் அளிப்பதற்கு பதிலாக நீண்டநேரம் உரையாற்றியிருப்பதாக சுட்டிக்காட்டினார்

இதற்கென பிறப்பிக்கப்பட்ட குறிப்பாணையில் ஒவ்வொரு மாநிலத்திள் செயல்பாட்டை கணக்கிட்டு உரிய சலுகைகளை அவற்றிற்கு வழங்குவது குறித்த பரிந்துரையை மேற்கொள்ளுமாறும் நிதிக்குழு கேட்டுக் கொள்ளப்பட்டிருப்பதாகவும் அவர் தெரிவித்தார்

வேண்டுமென்ற கோரிக்கையை மாநிலங்களவையில் இன்று பெரும்பாவான பெண் உறுப்பினர்கள் கேள்வி நேரத்தின் போது வலியுறுத்தினர் அவை தொடங்கும் முன் பல உறுப்பினர்கள் தம்மிடம் இந்த கோரிக்கையை குறித்து விவாதிக்க அனுமதி அளிக்குமாறு கோரியதாக அவைத்தலைவர் திரு வெங்கையா நாயுடு தெரிவித்தார் சமாஜ்வாதி கட்சியை சேர்ந்த திருமதி ஜெயாபட்சன் மகளிர் இடஒதுக்கீட்டு மசோதாவை மாநிலங்களவையில் நிறைவேற்றுவதற்கு தமது கட்சி தடையாக இல்லை என்றும் ஷெட்யூல்டு வகுப்பு பழங்குடியின மகளிருக்கு அதில் உள்ஒதுக்கீடு இருக்கவேண்டும் என்று வலியுறுத்துவதாகவும் எடுத்துரைத்தார் சபரிமலை கோவிலில் பெண்களை அனுமதிப்பது தொடர்பாக எழுந்துள்ள சர்ச்சை குறித்து இன்று மக்களவையில் கேள்வி எழுப்பப்பட்டது இப்பிரச்சனையை எழுப்பிய காங்கிரஸ் உறுப்பினர் திரு கே சி வேணுகோபால் சுட்டரீதியாக இப்பிரச்சனைக்கு தீர்வு ஒன்றை காணவேண்டும் என்று வலியுறுத்தினார் இந்த சர்ச்சையால் கேரளாவின் பல பகுதிகளில் வன்முறை சும்பவங்கள் நிகழ்வதாகவும் அரசும் அதனை ஊக்குவிப்பதாகவும் அவர் குற்றம் சாட்டினார் மார்க்சிஸ்ட் கட்சி உறுப்பினர் திரு பி கருணாகருன் உச்சநீதிமன்றம் சபரிபலை கோவிலுக்குள் சென்று பெண்கள் வழிபடுவதற்கான உரிமையை உறுதி செய்திருப்பதாகவும் உச்சநீதிமன்றத்தின் தீர்ப்பை நிறைவேற்றும் கடமையை கேரளா அரசு செய்து வருவதாகவும் கூறினார் கோவிலுக்குள் பெண்கள் சென்று வழிபடுவது அவர்களின் சிவில் உரிமையாக கருதமுடியாது என்று பிஜேபி உறுப்பினர் திருமதி மீனாட்சி லேகி கூறினார்

மத நம்பிக்கைக்கு எதிராக செயல்படுபவர்கள் இது போன்ற செயல்களில் ஈடுபடுவதாகவும் திருமதி மீனாட்சி லேகி கூறினார் அயோத்தியில் ச்ச்சைக்குரிய நிலம் தொடர்பான வழக்கு விசாரணையை உச்சநீதிமன்றம் இம்மாதம் பத்தாம் தேதிக்கு ஒத்திவைத்துள்ளது தலைமை நீதிபதி திரு ரஞ்சன் கோகோய் நீதிபதி திரு எஸ் கே கவுல் தலைமையிலான பெஞ்ச் அமர்வில் இந்த வழக்கு பட்டியலிடப்பட்டுள்ளது

இதனிடையே பல்வேறு இந்து அமைப்புகள் அயோத்தில் ராமர் கோவிலை கட்டுவதற்கு அவசர சுட்டம் கொண்டுவரவேண்டும் என்று வலியுறுத்தின இது தொடர்பாக அரசின் நிலைப்பாட்டை கடந்த செவ்வாய்கிழமையன்று தெரிவித்தபிரதமர் திரு நரேந்திர மோடி அயோத்தியில் ராமர் கோவில் கட்ட அவசர சுட்டம் பிறப்பிக்கப்படுவது தொடர்பான முடிவை நீதிமன்றத்தில் உள்ள வழக்குகளுக்கு முடிவு கிடைத்தபின்னரே மேற்கொள்ளப்படும் என்று தெரிவித்திருந்தார் தீவிரவாத குழுக்களுக்கு ஆயுதங்கள் வழங்கியதாக உத்தரபிரதேச மாநிலம் மீரட் நகரில் கைது செய்யப்பட்ட தீவிரவாதி நயிம் இன்று தில்லி நீதிமன்றத்தில் ஆஜர் படுத்தப்பட்டான்

ஐஎஸ் தீவிரவாத அமைப்பை சேர்ந்த குழுக்களுக்கு ஆயுதம் வழங்கியதாக நயிம் மீது குற்றம் சுமத்தப்பட்டுள்ளது

தலைநகர் தில்லி மற்றும் நாட்டின் முக்கிய நகரங்களில் அரசியல்வாதிகள் மற்றும் அரசு அலுவலகங்கள் மீது தற்கொலைப்படை தாக்குதல் நடத்த இந்த தீவிரவாதிகள் திட்டமிட்டதாக தேசிய புலனாய்வு முகமைப்ப தெரிவித்குள்ளது லோக்பால் நியமனத்துக்கு தேர்வுக்குழுவை ஏற்படுத்துவது தொடர்பாக கடந்த ஆண்டு செப்டம்பர் மாதம் முதல் எடுக்கப்பட்டுள்ள நடவடிக்கைகள் குறித்து பிரமாணப் பத்திரமாக தாக்கல் செய்யும்படி மத்திய அரசுக்கு உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது

மத்திய ரசாயன மற்றும் உரத்துறை அமைச்சகத்தின்கீழ் செயல்பட்டுவரும் இந்த மருந்தகங்கள் தரமான மருந்துகள் நியமான விலையில் கிடைக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாகவும் அரசு தெரிவித்துள்ளது காங்கிரஸ் மூத்த தலைவர் திரு அஜய் மக்கன் தமது தில்லி காங்கிரஸ் தலைவர் பதவியை ராஜினாமா செய்துள்ளார்

இவ்வாண்டு தேர்தலில் காங்கிரஸ் கூட்டணியில் ஆம் ஆத்மி சேரப்போவதாக வெளியான தகவலையடுத்து திரு அஜய் மக்கன் தமது பதவியை ராஜினாமா செய்திருப்பதாக கூறப்படுகிறது

இதன்மூலம் தனியார் வானொலி நிலையங்கள் இலவசமாக செய்திகளை ஒலிபரப்பி கொள்ளலாம் என்று வானொலி செய்திப்பிரிவு அறிவித்துள்ளது